முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் தெரிவித்தார்

சுவாமி விவேகானந்தின் பிறந்த நாள் இன்று இளைஞா்கள் திருநாளாக கொண்டாடப்படுகிறது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித்தொடர் சிட்னியில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ள ராம்ஜன்ம பூமி பாபர் மசூதி தொடர்பான வழக்கை விரைந்து முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்றுவரும் கட்சியின் தேசிய குழி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அரசியல் அமைப்பு சட்ட அடிப்படையில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

மக்களிடையே அவா்களுக்கு வரவேற்பு இல்லை என்றும் மீண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் நிறைவு கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மத்திய புலனாய்வு நிறுவனம் சி பி ஐ யின் புதிய செய்தித்தொடர்பாளராக திரு நிதின் வகாங்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய தகவல் சேவையின் அதிகாரியாக உள்ள அவா் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத் துறையில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் குடியரசுத்தலைவா் மாளிகை பிரதமா் அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சகம் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் புத்தக வெளியீட்டுப்பிரிவு ஆகிய துறைகளில் பணியாற்றியுள்ளார் அகில இந்திய வானொலியின் இலங்கை சிறப்பு செய்தியாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

பயனிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாதவரம் தாம்பரம் பூவிருந்தவல்லி கோயம்பேடு மற்றும் கே கே ் நகர் பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்றார் வல்லூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பலை அப்புறப்படுத்துவதற்கு மத்திய அரசு நிறுவனம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதிமன்ற ஆணை கிடைத்த பின்னா் வல்லூா் மற்றும் எண்ணூர் மின் உற்பத்தி நிலையங்கள் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் கலந்துகொண்டார்

ரூபாய் மதிப்பிலாள திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டாள் குடிநீர் திட்டப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழக மக்களின் நலனுக்காகவே மாநில அரசு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தமிழ்மொழித் திரு கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஏழு நாட்கள் விண்வெளியில் அவர்கள் பயணம் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

வெள்ளிக்கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டமுள்ளதாகவும் திரு சிவன் கூறினார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று இளைஞர்கள் திருநாளாக கொண்டாடப்படுகிறது

இந்து சமயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்குமான பல்வேறு சேவைகளில் அவர் முனைப்புடன் ஈடுபட்டார் உலகம் முழுவதும் பயணித்த அவர் இளைஞர்களுக்கு இந்து மத சிறப்புகளை எடுத்துரைத்தார்

நாடு முழுவதிலும் இந்நாளை கொண்டாடுவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை கடற்கரைச் சாலையில் உள்ள விவேகானந்தா் இல்லத்திலும் கன்னியாகுமியில் உள்ள விவேகானந்தா் பாறையிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படுவதுடன் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களும் குறைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார்

முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி தமக்கு விதிக்கப்பட்ட மூன்றாண்டு சிறைத்தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது சென்னை அகில இந்திய வானொலியின் புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்தை அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநர் திரு எஃப் ஷெகரியார் இன்று திறந்துவைக்கிறார் கட்டடத்தின் நுழைவு அரங்கு வவேற்பு அறை ஒலிபரப்பு அதிகாரிகளின் அலுவகம் சிறப்பு விருந்தினருக்கான அரங்கு போன்றவை புதப்பிக்கப்பட்டுள்ளன இரவரி செய்திகள் அமெரிக்காவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றும் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் எச் ஒன் விசா குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஈராக்கில் அல் கெய்ம் நகரில் நிகழ்ந்த கார் குண்டு வெடிப்பில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்

மாசிடோனியாவின் பெயர்மாற்றம் செய்வதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் சீன துதரகத்தில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியா மீது பாகிஸ்தான் பழிப்போடுவதாகவும் இதில் உண்மையில்லை என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று புறப்படுகிறார்

இந்திய நேரப்படி காலை மணி ஏழு ஐம்பதுக்கு தொடங்கும் இந்த முதல் போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திரசிங் தோனி விளையாடுகிறார்

கிரிக்கெட் வீரர்கள் ஹர்தீப் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் தொலைக்காட்சி சேனல் ஒன்றில் ஒளிப்பரப்பாகிய நிகழ்ச்சியில் பெண்களை குறித்து சா்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் இந்திய அணியிலிருந்து தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்த விசாரணை முடியும்வரை அவர்கள் விளையாட முடியாது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவிலிருந்து உடனடியாக அவா்கள் இந்தியா திரும்புவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளது

இரண்டாம் இடத்தில் தில்லி அணியும் மூன்றாம் இடத்தில் ஹரியானா அணியும் இடம்பெற்றுள்ளன

சோழிங்கநல்லூரில் உள்ள ஒட்டல் நோவாட்டோவில் இந்த போட்டிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில செஸ் சங்கமும் அகில இந்திய செஸ் கூட்டு சம்மேளனமும் இந்த போட்டிகளை நடத்துகின்றன